நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் கனவான வலிமையான சுயசாா்பு இந்தியாவை உலகம் கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

அப்போது அவர் நேதாஜியின் தியாகத்தையும் இந்தியாவுக்கு அவர் அஅளித்த பங்களிப்பையும் நினவைகூர்ந்தார் நாட்டின் வீரத்தை ஊக்குவிக்கும் சக்தியாக நேதாஜியை நினைவுகூற வேண்டியது நமது கடமை என்று அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் இறையாண்மைக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் அகுற்கு உரிய பதிவடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்தியாவை சுதந்திரமான நாடாக உருவாக்க தனது பங்களிப்பை நேதாஜி வழங்கியுள்ளதாகவும் கயசாா்பு கொண்ட நாடாக உருவாக்க மேற்குவங்கம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியையொட்டி இந்திய தேசிய ரானுவத்தைச் சே்ந்த நான்கு மூத்த வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர்

இந்நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெக்தீப் டங்கள் முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய ஆயுத காவல்படையினருக்கான ஆயுஷ்மாள் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொடங்கிவைத்தார்

நாட்டை கட்டமைப்பதில் மத்திய துணை ரானுவ படையினரின் தியாகம் மற்றும் வீரத்தை அவர் நினைவுகூர்ந்தார் பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர்களது குடுப்பத்தினரின் நலனை மேம்படுத்த மத்திய அரக உறுதிபூண்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தாா்

பாதுகாப்பு படையினருக்கு சிறந்த பணி சூழலை வழங்க உள்தறை அமைச்சகம் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தாா்

இதுவரை தடுப்பூசி போட்டுக்கொண்டவா்களில் ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் இதில் யாரும் தடுப்பூசி காரணமாக உயிரிழக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்தார்

தென்னாப்பிரிக்காவுக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படவுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கும் பிரதம் திரு நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்து டுவிவட்டரில் பதிவிட்டுள்ள உலக சுகாதார அமைப்பிள் இயக்குளா திரு டெட்ராஸ் அதானோம் நாம் ஒருங்கிணைந்து செயவ்பட்டால் மட்டுமே வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தி உயிர்களை பாதுகாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார் இதேபோல இந்தியாவுக்கு பிரேசில் அதிபரும் நன்றி தெரிவித்துள்ளாா் கடல் கூண்டு மீன்வளர்ப்பு பாசி வளர்ப்பு மற்றும் வண்ண மீன் வளர்ப்புத் தொழிலை விரிவுபடுத்தி இத்தொழிலில் சுமார் ஒரு லட்சும் மீனவர்களை ஈடுபடுத்த உள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் பிரதமரின் மீன்வளத் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர் அங்குள்ள பொரிப்பகத்தில் மீன் குஞ்சுகள் மற்றம் அலங்கார வண்ண மீன்குஞ்சு வளர்ப்பு பணிகளையும் பார்வையிட்டார் பின்னர் மீனவர்களிடம் பேசிய அவர் கடல் கூண்டு மீன்வளர்ப்பு மற்றும் பாசி வளர்ப்பு திட்டங்கள் மூவம் மீனவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கூறினார் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டதற்கு மீனவர்கள் மத்திய கடும் கண்டனம் தமிழக தெரிவித்திருப்பதாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு மாற்றியமைக்கப்படும் எள அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் திருப்பூரில் தொழிலாளர்களிடையே கலந்துரையாடிய அவர் அனைத்து வகை தொழிலாளர்களுக்கும் அரசால் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றார் பெரும் தொழில் அதிபர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படும் வேளையில் ஏழைகளின் கடனை தள்ளுபடி செய்வதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மழை நீர் வீணாகக் கடலில் கலப்பதைத் தடுக்க நதிகள் ஓடைகளின் குறுக்கே ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் தடுப்பனைகள் கட்டப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக இனை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஹஜ் புனிதப் பயணம் மேற்கொள்ள மாநில அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் ஆறு கோடி ருபாய் இனி பத்து கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீருக்குள் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்வதற்காக எல்லைப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த சுரங்கப்பாதையை எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்துள்ளனர்

இந்த கரங்கப்பாதை கடந்த ஆறு முதல் எட்டு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் இதன்மூலம் தீவிரவாதிகளை நீண்டகாலமாகவே இந்தியாவுக்குள பாகிஸ்தான் ஊடுருவ செய்திருக்கலாம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர்

சீன கடல்பகுதிக்குள் வரும் மற்ற நாடுகளின் கப்பல்களை கடுவதற்கு கடலோர காவல்படைக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டதிருத்தம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது கிழக்கு கடல்பகுதியில் ஜப்பானுடனும் தெற்கு கடல்பகுதியில் பல்வேறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனும் சீனா பிரச்சினையை எதிர்கொண்டு வருகிறது இந்நிலையில் வெளிநாடுகளின் அச்சுறுத்தல்களை தடுக்க கடலோர காவல்படைக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இதன்படி சீன கடற்பகுதியில் வெளிநாட்டு கப்பல்களை பரிசோதிக்கவும் சீன பகுதிகளில் மற்ற நாடுகளின் கட்டுமானத்தை அளிக்கவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் விரைவில் வாங்க பங்களாதேஷ் அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுவிட்டு முகாம்களுக்கு திரும்பும் வீரர்கள் தொடர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளும் வகையில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய விளையாட்டு ஆணையம் மாற்றியமைத்துள்ளது டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி

வீரர்கள் உணவு அருந்துவதற்கு தனி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தனி பகுதியை ஏற்படுத்த முடியாத நிலையில் வேறு வேறு நேரங்களில் வீரர்கள் உணவு அருந்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விளையாட்டு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரளா மற்றும் கோவா அணிகள் தலா ஒரு கோல் அடித்ததால் போட்டி ட்ராவில் முடிவடைந்தது